டெல்லி வன்முறைகள் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் இன்றும் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன சிவில் விமான போக்குவரத்து துறைக்கான நேரடி அன்னிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தின்று மேட்டுப்பாளையம் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

இதைக் நரேந்திரமோடி கருத்தில் கொண்டு இவ்வாண்டு ஹோலி விழாவில் பங்கேற்க வேண்டாம் என தாம் முடிவு செய்திருப்பதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா வும் இதேபோல முடிவு செய்துள்ளார் பொது மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்த்து தத்தம் குடும்பத்தினர் மீது அக்கறை செலுத்த வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டா உள்ளிட்டவர்களும் இதேபோல அறிவித்துள்ளனர்

சர்வதேச விமானங்கள் மூலம் இந்தியாவிற்கு வந்திறங்கும் எல்லா பயணிகளையும் பரிசோதிக்க அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ஈரானிய அரசு அனுமதித்தால் அங்கும் இத்தகைய ஆய்வகம் ஒன்றை அமைத்து உரிய பரிசோதனைகளுக்கு பின்னர் இந்தியர்களை மீட்டு வர ஏதுவாகும் என்று அமைச்சர்மேலும் குறிப்பிட்டார்

மக்களவையில் இன்று காலை அலுவல்கள் தொடங்கிய உடனேயே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவையின் மையப் பகுதியில் கூடி டெல்லி வன்முறைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தின

எதிர்கட்சிகளை அமைதிப் படுத்த மக்களவைத் தலைவர் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்காத நிலையில் அவை முதலில் இருமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது கூச்சல் குழப்பத்திற்கு இடையிலேயே நேரடி வரிகள் பற்றிய விவாத் ஸே விஸ்வாஸ் மசோதா அவையில் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக மாநிலங்களவையிலும் இதேபோன்ற சூழ்நிலைக்கு இடையில் அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன ரயில்வே ரயில்வே துறையை தனியார் மயமாக்க எந்த உத்தேசமும் இல்லை என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று மக்களவையில் உறுதி அளித்தார்

இதே முறையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் அதிநவீன ரயில்களை அறிமுகப்படுத்தவும் சில உத்தேசங்கள் உள்ள போதிலும் இத்தகைய எல்லா உத்தேசங்களிலும் ரயில்களின் இயக்கம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் ரயில்வே துறையின் கையிலேயே இருக்கும் என்று அமைச்சர் கூறினார் நிலக்கரி புதிய நிலக்கரி வட்டாரங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்க அனுமதிப்பதன் மூலம் உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தியை அதிகரிப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய சுரங்கத் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார்

இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இதைத் தெரிவித்தார்

அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏர் இண்டியா நிறுவனத்தில் அன்னிய முதலீட்டை அனுமதிக்கும் வகையில் நேரடி அன்னிய முதலீட்டுக் கொள்கை திருத்தப்பட்டுள்ளதாகவும் இனி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முன் அனுமதியின்றியே ஏர் இண்டியா நிறுவனத்தில் நூறு சதவிகிதம் வரை பங்குகளை வாங்கலாம் என்றும் கூறினார் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து அமைச்சர் பேசுகையில்பிரதமரே தினசரி அடிப்படையில் நிலவரங்களை கண்காணித்து வருவதாக கூறினார்

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்

மக்கள் தங்கள் குறைகள் பற்றிய மனுக்களை ராஜ்நிவாஸ் பிரதான வாயிலில் வைக்கப்பட்டுள்ள புகார் பட்டியலில் போடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரன்பேடி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரடி மேற்கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆய்வ கலந்துரையாடினார் மேட்டுப்பாளையம் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிதி வழங்குவதற்கான பெறப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கோப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக துணை நிலை ஆளுநர் அலுவலகம் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது மேட்டுப்பாளையம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணி இடங்களை நிரப்புதல் நிர்வாக குழுவில் காலியாகும் இடங்களுக்கு தொழிற் துறை பிரதிநிதிகளை நியமித்தல் தொழிலகங்கள் மற்றும் அரசுத் துறைகளில் மாணவர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளித்தல் வேலை வாய்ப்பிற்கு ஏற்ற மென் திறன்களை மேம்படுத்துதல் தொழில் முனைப்பை ஊக்குவித்தல் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் மழை நீர் சேகரிப்பு வசதிகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை துணை நிலை ஆளுநர் இந்த ஆய்வின் போது வலியுறுத்தினார்

படிக்காதவர்கள் அதிகம் உள்ள நம் நாட்டில் ஆதரவற்றோர் மற்றும் வயதானவர்களின் பிறந்த தேதி மற்றும் இடம் பற்றிய விவரங்களைக் கோரி பெறுவது கடினம் என்று கடிதத்தில் அவர் கூறி உள்ளார் இவ்விவரங்கள் தானாக முன் வந்து வழங்கத் தக்கதே தவிர ஆதாரங்களை அளிக்கத் தேவையில்லை என்று கூறப்பட்டாலும் இந்த விவரங்கள் விண்ணப்பத்தில் கோரப்படுவதால் மக்களிடையே அச்சமும் சந்தேகங்களும் உருவாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சுப்பிரமணியன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திரு ஏவி சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் அறிவித்துள்ள இந்நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் பிரதேச காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து வெளியேறும் திரு நமச்சிவாயத்தின் பங்களிப்பை கட்சி பாராட்டுவதாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு கேசி வேணுகோபால் இன்று புதுடெல்லியில் இருந்து வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

தொழில்நுட்ப காரணங்களின் பேரில் இவ்வாறு முடிவு செய்யப் பட்டுள்ளதாகவும் நாளடைவில் புதிய தேதி அறிவிக்கப்படும் என்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது

டெல்லி வன்முறைகள் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் இன்றும் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன சிவில் விமான போக்குவரத்து துறைக்கான நேரடி அன்னிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மேட்டுப்பாளையம் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்